பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர்

உள்ள நினைவிடத்தில் குடியரசுத் துணைத் தலைவர் திரு எம் வெங்கையா நாயுடு இன்று அஞ்சலி செலுத்துகிறார்

விக்கெட் வித்தியாசத்தில் தில்லி அணி வென்றது

சாக்ஷி மற்றும் பிவாலியோ ஆகியோர் இறுதிச்சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர் இனி விரிவான செய்திகள் மக்களவை தேர்தலில் முதல் கட்ட வாக்குப்பதிவு நிறைவடைந்த நிலையில் மீதமுள்ள தொகுதிகளில் அரசியல் கட்சி தலைவர்கள் தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர்

தேனி மற்றும் ராமநாதபுரத்தில் நடைபெறும் பொதுக்கூட்டங்களில் பிரதமர் பங்கேற்று வாக்கு சேகரிக்கிறார் பின்னர் கர்நாடகா செல்லும் அவர் மங்களுர் மற்றும் பெங்களுருவில் பிரச்சாரம் மேற்கொள்கிறார் பிஜேபி தலைவர் அமித் ஷா உத்தரப்பிரதேசத்தில் பிரச்சாரத்தில் ஈடுபடுகிறார் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி கர்நாடகாவில் நடைபெறும் தேர்தல் பிரச்சாரத்தில் பங்கேற்று வாக்கு சேகரிக்கிறார்

முதல் கட்ட தேர்தல் வாக்குப்பதிவு கடந்த வியாழக்கிழமை நடைபெற்று முடிந்தது

வேட்பாளர் இறதி பட்டியல் இன்று வெளியிடப்பட உள்ளது

ஐந்தாம் கட்ட தேர்தலுக்கான வேட்பு மனு தாக்கல் தற்போது நடைபெற்று வருகிறது

மே ஆறாம் தேதி ஐந்தாம் கட்ட தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெறுகிறது மக்களவை தேர்தலுக்கான ஏழு பேர் கொண்ட மற்றொரு வேட்பாளர் பட்டியலை காங்கிரஸ் வெளியிட்டுள்ளது மத்தியப்பிரதேசத்தில் குணா தொகுதியின் தற்போதைய மக்களவை உறுப்பினரான ஜோதிர் ஆதித்ய சிந்தியா விற்கு அதே தொகுதியில் மீண்டும் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது காங்கிரஸ் மூத்த தலைவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான மணீஷ் திவாரிக்கு அனந்த்பூர் சாகிப் தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது பஞ்சாபில் தொகுதியில் செவால்சிங் திவான் போட்டியிடுவார் சாங்ரு என்றும் மத்தியப்பிரதேசத்தில் உள்ள விதிஷா மக்களவை தொகுதியில் சைலேந்திர பட்டேலும் ராஜ்காட் தொகுதியில் மோனா சஸ்தானேயும் காங்கிரஸ் சார்பில் போட்டியிடவுள்ளனர் ஜம்மு காஷ்மீர் லடாக் பகுதியில் ரிஜின் பால்பார் போட்டியிடுவார் என்றும் பீகாரின் வால்மீகி நகர் தொகுதியில் ஹெஷ்வாத் கேதர் போட்டியிடுவார் என்றும் காங்கிரஸ் அறிவித்துள்ளது இதனிடையே பஞ்சாப் மாநிலத்தின் பதிந்தா மக்களவை தொகுதியில் ஆம் ஆத்மியின் கட்சியின் சார்பில் பல்ஜிந்தர் கோர் போட்டியிடுவார் என்று அக்கட்சி அறிவித்துள்ளது

பாதுகாப்புத்துறையில் வெளிநாடுகளிலிருந்து ஆயுதங்கள் கொள்முதல் செய்வதை குறைக்கும் வகையில் உள்நாட்டில் இத்துறையில் உற்பத்தியை அதிகரிக்க நடவடிக்கை எடுத்து வருவதாக அத்துறை அமைச்சர் நிர்மலா சீத்தாராமன் கூறியுள்ளார் புதுதில்லியில் நடைபெற்ற விவேகானந்தா ஃபவுண்டேஷன் நிகழ்ச்சியில் பேசிய அவர் பாதுகாப்புத்துறையில் ஆராய்ச்சி மற்றும் உற்பத்தி அதிகரித்து வருவதற்கு மகிழ்ச்சி தெரிவித்தார் மற்ற நாடுகளுக்கு பாதுகாப்புத்துறையில் ஆயுதங்களை ஏற்றுமதி செய்ய இந்தியாவிற்கு அதிக வாய்ப்பு உள்ளதாக அமைச்சர் கூறினார் பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு புனித அந்திரேயா விருது வழங்கப்படும் என்று ரஷ்பா அறிவித்துள்ளதற்காக பிரதமருக்கு பிஜேபி தலைவர் அமித் ஷா வாழ்த்து தெரிவித்துள்ளார் அனைத்து இந்தியர்களுக்கும் பெருமை சேர்க்கும் வகையில் இந்த செயல் அமைந்துள்ளதாக அமித் ஷா கூறியுள்ளார் கடந்த ஐந்தாண்டுகளில் நாட்டை மகிழ்ச்சியாகவும் வலிமையாகவும் முன்னெடுத்துச் செல்வதற்கு பிரதமர் மேற்கொண்ட நடவடிக்கைகளுக்காக அவருக்கு வழங்கப்பட்டு வரும் விருதுகள் அனைத்து இந்தியர்களையும் பெருமைக்கொள்ளச் செய்துள்ளதாக அமித்ஷா தெரிவித்துள்ளார் இந்திய கடற்படை போர் கப்பல்களை தயாரிக்கவல்ல நவீன மெய்நிகர் வடிவமைப்பு மையத்தை கடற்படை தளபதி அட்மிரல் சுனில் லம்பா புதுதில்லியில் நேற்று தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர் முற்றிலும் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்படும் போர் கப்பல்களை தேர்ந்த முறையில் வடிவமைக்க இந்த மையம் உதவும் என்று அவர் கூறினார் இந்தியாவில் தயாரிப்போம் திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்டுள்ள இந்த மையம் சிறந்த முறையிலான தரம் வாய்ந்த போர் கப்பல்களை தயாரிக்க உதவும் என்றும் அவர் தெரிவித்தார் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மக்களவை மற்றும் சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் வாக்காளர்களின் எதிர்பார்ப்புகள் அடங்கிய சிறப்பு நிகழ்ச்சிக்கு சென்னை அகில இந்திய வானொலியின் செய்திப்பிரிவு ஏற்பாடு செய்துள்ளது

எப் எம் ரெயின்போ மற்றும் அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும்

அமிர்தசரஸில் உள்ள நினைவிடத்தில் குடியரசுத் துணைத் தலைவர் திரு எம் வெங்கையா நாயுடு இன்று அஞ்சலி செலுத்துகிறார்

சுதந்திரப்போராட்டத்தின் அங்கமாக நீடித்த இந்த உயிர்த்தியாகத்திற்கு மரியாதை செலுத்தும் வகையில் குடியரசுத் துணைத் தலைவர் அந்த நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்துகிறார் ஜாலியன் வாலபாக் நினைவு நாணயம் மற்றும் தபால் தலையையும் அவர் பின்னர் வெளியிடுகிறார்

பஞ்சாப் ஹரியானா சத்தீஸ்கர் உள்ளிட்ட மாநிலங்களில் உள்ள மக்கள் ஆறுகளில் புனிதநீராடி பின்னர் கொண்டாட்டங்களில் ஈடுபடவுள்ளனர் இந்த நாளில் பண்டிகை கொண்டாடும் மக்கள் பாரம்பரிய நடனத்தை மேற்கொள்ளவுள்ளனர்

அந்நாட்டின் பலுகிஸ்தான் மாகாணத்தின் தலைநகரான குவாட்டாவில் பொதுமக்கள் அதிகம் கூடும் சந்தைப்பகுதியில் தற்கொலை தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தினர்

இதுவரை இந்த தாக்குதலுக்கு எந்த இயக்கமும் பொறுப்பேற்கவில்லை

ஜெர்மனியின் பொலோனில் நடைபெறும் உலக கோப்பை மகளிர் குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் சாகூடி மற்றும் விலாவோ பசுமதாரி இறுதிப் போட்டியில் விளையாட தகுதி பெற்றுள்ளனர்

நேற்று நடைபெற்ற அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் பின்கி ராணி மற்றும் பர்வீண் ஆகியோர் வெண்கலப் பதக்கங்களை வென்றனர் சிங்கப்பூர் ஒபன் பேட்மிண்டன் போட்டியில் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் பி வி சிந்து அரையிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளார்